பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் நாளை பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சியின் மூலம் மாணாக்கருடன் கலந்துரையாடுகிறார்

குடியுரிமை திருத்த சட்டத்தால் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என மத்திய நிதியமைச்சர் திருமதி

பெங்களுருவில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான மூன்றாவது இறுதி ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்கிறது

மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் பழந்தமிழர் வாழ்வியல் காட்சிக்கூட பேராசிரியர் திரு மணவழகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

சென்னையில் இன்று நடைபெற்ற குடியுரிமை திருத்த சட்டம் குறித்த விழிப்புணா்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதை அமல்படுத்த மாட்டோம் என மாநில அரசுகள் கூறுவது சட்டத்திற்கு புறம்பானது என்றார் குடியுரிமை திருத்த சட்டத்தால் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறிய குடியுரிமை திருத்த சட்டம் தொடா்பான குற்றச்சாட்டில் எவ்வித அவர் உண்மையும் இல்லை என எடுத்துரைத்தார்

அமீத்ஷா புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நாளை தொடங்கி வைக்கிறார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பேரிடர் காலங்கள் உள்ளிட்டவற்றின் போது மத்திய மாநில காவல் படை மற்றும் பாதுகாப்பு படையினரின் மேம்பட்ட சேவைகளை ஒருங்கிணைக்க இது வகை செய்யும் இதன்மூலம் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள பாதுகாப்பு படையின் காணொலி காட்சி மூலம் தகவல் பரிமாற்றம் மேற்கொள்வதுடன் புகைப்படங்கள் வீடியோக்கள் ஆகியவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியும்

பியூஷ்கோயல் மேற்கொள்கிறார் ஒருங்கிணைந்த நிலையான உலகை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளை அடிப்படையாகக் கொண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது

புதுதில்லியில் குடியரசுத்தலைவர் திரு

சென்னை கிரீன்வேஸ் சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கிரு எடப்பாடி கே பழனிச்சாமி மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

திருச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி வளர்மதி ஆகியோரும் நாமக்கல்லில் மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணியும் மதுரையில் கூட்டுறவு துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜுவும் கோபிசெட்டிப்பாளையத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையனும் கோவையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணியும் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தனர்

பாண்டியராஜன் சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார் செங்கல்பட்டு கன்னியாகுமரி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தனர்

இதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னையில் இன்று வெளியிட்ட செய்தியில் விபத்தில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்ட அனைவரும் சாலை விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் சாலைப்பாதுகாப்பு திட்டங்களை தமிழக அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதை பட்டியலிட்ட அவர் இதனால் கடந்த ஆண்டு விபத்து மற்றும் விபத்துகளால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் பெருமளவு குறைந்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார் விருது திருவள்ளுவர் திருநாள் மற்றும் தமிழக அரசின் விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நாளை நடைபெறுகிறது முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையில் கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இவ்விழாவில் துணை முதலமைச்சர் திரு

பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர்

இதன்படி திருவள்ளுவர் விருது திரு நித்தியானந்த பாரதிக்கும் தந்தைபெரியார் விருது திரு செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் பெருந்தலைவர் காமராஜர் விருது முனைவர்

மதிவாணனுக்கும் மகாகவி பாரதியார் விருது முனைவர் திரு

மேலும் தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் வளம் சேர்க்கும் வகையில் பிற மாநிலங்களிலும் அயல்நாடுகளிலும் சிறப்பாக செயலாற்றும் தமிழ் அமைப்புகளுக்கும் விருதுகள் வழங்கப்படுகின்றன இதன்படி தமிழ்த்தாய் விருது சிக்காகோ தமிழ் சங்கத்திற்கும் கபிலர் விருது புலவர் வெற்றி அழகனுக்கும் உ

சா

மகாதேவனுக்கும் வழங்கப்படுகிறது

பின்னர் இவர்கள் விசாரணைக்காக காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர்

மழை மாலத்தீவு அருகே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பரவலாக இன்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உதகை சுற்றுவட்டாரப் பகுதிகளில் நேற்றிரவு பெய்த திடீர் மழையால் குளிரின் தாக்கல் குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கிரிக்கெட் பெங்களுருவில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான மூன்றாவது இறுதி ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆஸ்திரேலியா சற்றுமுன்

முன்னதாக டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பேட்டிங்கை தேர்வு செய்தது